காலிறுதி ஆட்டத்தில் பிரேசிலை பெல்ஜியம் எதிர்கொள்கிறது வங்கிகளின் வாராக் கடன் குறித்த விவகாரத்தை விரைவில் தீர்ப்பதற்கு சுதந்திரமாக செயல்படும் வகையில் சொத்து மேலாண்மை நிறுவனக் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ாளர் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாராக் கடன் குறித்து பஞ்சாப் நேஷ்னல் வங்கியின் தலைவர் திரு கனில் மேத்தா தலைமையிலான குழு அளித்த திட்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார்

இந்த கடன் தீர்வுகளை வங்கிகளே மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அதில் தலையீடாது என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் தேர்தல் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் இதனை தொடங்கி வைக்கிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெறவுள்ள இக்கருத்தரங்கில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் விவாதிக்கப்படவுள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படவுள்ளது அனைத்து மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் பிரிவை சேர்ந்த அமைப்புகள் சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைகள் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மத்திய பொதுப்பணித்துறை தேசிய கல்வியறிவு இயக்ககம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இக்கருத்தரங்கில் பங்கேற்கவுள்ளனர் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் ஆகியோர் இரண்டு நாள் பயணமாக நாளை ஜம்மு காஷ்மீர் செல்ல உள்ளனர் இது குறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி நடைபெற்றுவரும் தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பு நிலை குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது புனித அமர்நாத் குகை கோயிலுக்கும் அவர் செல்லவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது

மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் திரு மிலன் சங்கர் தாரே இந்த ஆண்டின் தேசிய கடல் தேடுதல் மற்றும் மீட்பு விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

கடல் பகுதியில் தூரே மேற்கொண்ட துணிச்சலை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விழாவில் மீனவர் தாரேவுக்கு இவ்விருது வழங்கப்படவுள்ளது இந்திய கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஜே ஜி நட்கர்னீ மும்பையில் நேற்று காலமானார்

இவரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாட்டிற்காக அட்மிரல் நட்கர்ளீ விடா முயற்சியுடன் பணியாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டில் வேலைவாய்ப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றக்காட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நிராகரித்துள்ளார் இது தொடர்பாக பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் மாநிலங்களில் பெரும்பான்மையான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ள நிலையில் மத்திய அரசால் வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை என்று எவ்வாறு கூறமுடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்

வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது குறித்த விவரங்களில்தான் குறைபாடு உள்ளதே தவிர வேலைவாய்ப்புகளில் அல்ல என்று அவர் கூறினார்

வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் கடந்த ஆண்டில் ஒரு கோடி வீடுகளுக்குமேல் கட்டப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் சாலை அமைக்கும் பணிகள் ஒவ்வொரு மாதமும் இரட்டிப்பாக்கும் நிலையின் காரணமாக அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார் இவங்கை கடற்படையால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்டு கொண்டுவருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சா் திரு ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளாா் கடல் மீன்வளம் இந்தியாவில் கடல்மீன் வளங்ப்பு என்ற தலைப்பிவான ஆலோசனை கூட்டம் ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது

கடல் கூண்டு மீன் பிடிப்பு முறையை மேம்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய இலங்கை மீனவா்களின் பிரச்சினைக் குறித்து இம்மாதம் நடைபெறவிருந்த இரு நாட்டு கூட்டுப் பணிக்குழுவின் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டம் விரைவில் நடைபெறும் என எதிர்ப்பார்ப்பதாகவும் திரு ராதாமோகன் சிங் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் திருமதி கிருஷ்ணா ராஜ் திரு பர்ஷோத்தமன் ரூபாவா திரு அர்ஜூன்லால் மேஹ்வால் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் இரும்பு மற்றும் அலுமினியம் பொருட்கள் மீது அதிக வரி விதித்துள்ள அமெரிக்காவுக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பு மூலம் இதர நாடுகள் மற்றும ஐரோப்பிய யூளியனுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது

முன்னதாக சீனா இந்தியா களடா மெக்ஸிகோ நார்வே மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பிடம் முறையிட்டுள்ளது சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் சிரோண்மணி குருத்வாரா பிரபந்தக் குழுவின் பிரதிநிதிகள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்ட சீக்கியர்களின் குடும்ப உறவினர்கள் ஆகியோர் புதுதில்லயில் நேற்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேசினர்

உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக்கொண்டார் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவுக்கான ஆப்கான் தூதர் ஷாயிதா அப்தாலி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று பேசிய அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஜலாலாபாத் நகரில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார் இத்தாக்குதல் ஐ எஸ் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் எல்லை தாண்டிய தீவிரவாதமே தங்கள் நாட்டை பாதிப்பதாக ஆப்கன் தூதர் கூறினார் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் கற்றுக்கு பெல்ஜியம் மற்றும் பிரேசில் அணிகள் தகுதிப்பெற்றுள்ளன

காலிறுதிப் போட்டிகள் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றன

இந்திய நேரப்படி இப்போட்டி இரவு பத்து மணிக்கு தொடங்கவுள்ளது

விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி தோல்வியடைந்தார்